பொதுமக்களுக்கு குழாய் மூலம் வழங்கப்படும் தண்ணீரின் தரத்தை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது முக்கிய நகரங்களை சிறு நகரங்களுடன் இணைக்கும் சேவா ரயில் சேவைகளை ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் நற்பெயரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதன் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு

ரூபாய் அளவிற்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் நேற்று பொதுத்துறை வங்கிகளின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு அவர் இதனைத் தெரிவித்துள்ளார் கடனுதவி வழங்கத் தேவையான நிதி வங்கிகளிடம் இருப்பதாக கூறிய அவர் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கு பெருநிறுவனங்கள் வழங்க வேண்டிய பணம் பட்டுவாடா செய்யப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவாக அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகளின் செயல்பாடு குறித்தும் இந்த ஆய்வின்போது விவாதிக்கப்பட்டது பொதுமக்களுக்கு குழாய் மூலம் வழங்கப்படும் தண்ணீர் தரமானதாக இருப்பதை உறுதி செய்யுமாறு மாநில முதலமைச்சர்களை மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கேட்டுக் கொண்டுள்ளார் உலக தரநிர்ணய தினத்தை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் இடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடுமுழுவதும் குடிநீரின் தரம் குறித்த ஆய்வு நடத்த பிஐஎஸ் எனப்படும் இந்திய தரநிர்ணய அமைப்பை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது என்றார்

தொலைதூரப் பகுதிகளுக்கும் ரயில்சேவை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் முக்கிய மற்றும் சிறு நகரங்களை இணைக்கும் வகையில் பத்து சேவா ரயில் சேவைகளை மத்திய ரயில்வே அமைச்ச் திரு பியூஷ் கோயல் இன்று தொடங்கி வைக்கிறார் இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மூன்று ரயில் சேவைகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிலிப்பைன்ஸ் மற்றும் ஜப்பான் நாடுகளில் ஒருவாரகால பயணமாக நாளை மறுநாள் புறப்பட்டுச் செல்கிறார்

பல்வேறு வர்த்தக மற்றும் சமுதாய நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்கவுள்ளார்

மக்கள் பிரதிநிதிகளான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆற்றும் பணியை அறிந்துகொள்ளும் உரிமை வாக்காளர்களாகிய பொதுமக்களுக்கு உள்ளது என மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்வா தெரிவித்துள்ளார் பெல்கிரேடு நகரில் சர்வதேச நாடாளுமன்ற அமைப்பின் கூட்டத்தில் பேசிய அவர் நாடாளுமன்றம் ஒரு வெளிப்படையான அமைப்பு என்றும்

மேலும் மக்களின் கோரிக்கைகள்மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் பொறுப்பும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உள்ளதாக அவர் தெரிவித்தார் பிஜேபியின் புதிய தலைவர் வருகிற டிசம்பர் மாதத்திற்குள் தேர்வு செய்யப்படுவார் என அக்கட்சியின் தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் ஆங்கில இதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் பிஜேயின் அமைப்புத் தேர்தல்கள் இந்த ஆண்டுக்குள் முடிவடையும் என்றும் அப்போது கட்சியின் புதிய தலைவர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் குறிப்பிட்டார் கட்சியை தமது கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்க முயற்சிப்பதாக வெளியாகும் தகவல்களையும் திரு அமித் ஷா மறுத்துள்ளார் ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பசிதம்பரம் வெளிநாட்டுக்கு தப்பியோடவோ அல்லது சாட்சியங்களை அழித்துவிடும் அபாயமோ இல்லை என்ற தில்லி உயர்நீதிமன்றத்தின் கருத்தை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இத்தொடர்பான சிபிஐ யின் கோரிக்கையை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் தமக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதை எதிர்த்து திரு

இடைத்தேர்தல் நடைபெறும் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து ஏர்வாடியில் பிரச்சாரம் மேற்கொண்டஅஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு கர்ப்பினிப் பென்கள் நவனுக்காக செயல்படுத்தும் மருத்துவ உதவித் திட்டங்கள் மூலமாக இந்திய அளவில் தமிழகத்தில் பெண்களின் இறப்பு விகிதம் வெகுவாக குறைந்துள்ளது என்றார் மருத்துவத் துறையிலும் தமிழகம் சிறந்து விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து திருக்குறங்குடி மாவடி களக்காடு சிங்கிகுளம் உள்ளிட்ட இடங்களிலும் திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து காணை சங்கீதமங்கலம் கல்யாணப்பூண்டி பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு

இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறை அமைச்சர திரு

செங்கோட்டையள் ஒலிம்பிக் வீரர் திரு பாஸ்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தீபாவளிப் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து வெளியூர் செல்லும் பேருந்துகளுக்கான முன்பதிவு வசதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பயனிகளை தமிழக போக்குவரத்துத் துறை கேட்டுக் கொண்டுள்ளது இதுகுறித்து போக்குவரத்து துறை முதன்மை செயவாளர் திரு

இதேபோன்று

தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் காகிதமில்லா பணப்பரிவர்த்தனை வருகிற மார்ச் மாதத்திற்குள் நடைமுறைக்கு வரும் என கருவூல கணக்குத்துறை ஆணையர் திரு

சிரியாவுக்கு எதிரான துருக்கியின் நடவடிக்கைகளுக்கு எதிரான அந்நாட்டின்மீது கடும் பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார்

இந்தியா மறுபயன்பாட்டிற்கு கத்திகரிக்கும் திட்டத்தின் இரண்டாம்கட்டப் பணிகள் புதுதிலியில் நெதர்வாந்து மன்னர் முன்னிலையில் தொடங்கப்பட்டது முகநூல் போன்ற சமூக ஊடகங்களுடன் ஆதார் எண்ணை இணைக்கக் கோரும் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது விளையாட்டுச் செய்திகள் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் நற்பெயரை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இதுவே உரிய தருணம் என அந்த வாரியத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரூ சவுரவ் கங்குலி தெரிவித்துள்ளார் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் மும்பையில் பேட்டியளித்த அவர் கிரிக்கெட் வாரியத்தின் நிதி நிலைமை குறித்தும் ஆய்வு செய்யவிருப்பதாக கூறியுள்ளார் கிரிக்கெட் வாரிய பணிகள் அடுத்த சில மாதங்களில் இயல்பு நிலைக்கு கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ஜிம்பாப்வே மற்றும் நேபாள நாடுகளை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசி மீண்டும் உறுப்பினர்களாக சேர்த்துக் கொண்டுள்ளது மேலும் மகளிர் கிரிக்கெட் போட்டிகளுக்கான பரிசுத் தொகையையும் அதிகரித்துள்ளது பஹ்ரைன் சர்வதேச பேட்மின்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரியான்சு ரஜாவத் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார்